ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ள புரெவி புயல் அடுத்த சில மணி நேரங்களில் ராமநாதபுரம் துத்துக்குடி இடையே கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் மீண்டும் உறுதி அளித்துள்ளார்

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அனைத்துக்கட்சி கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது

காணொளி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளின் கட்சி தலைவர்கள் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா ராஜ்நாத் சிங் திரு திரு ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்துகொள்கின்றனர்

சர்வதேச ஐஐடி மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கானொளி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார் அமெரிக்காவில் வசிக்கும் முன்னாள் ஐஐடி மாணவர்கள் இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளனர் எதிர்காலம் தற்போது என்ற தலைப்பில் இந்த ஆண்டு மாநாடு நடைபெறவுள்ளது சர்வதேச பொருளாதாரம் தொழில்நுட்பம் புதிய கண்டுபிடிப்பு ககாதாரம் பாதுகாப்பான வசிப்பிடம் மற்றும் சர்வதேச கல்வி உள்ளிட்ட துறைகள் குறித்து இதில் விவாதிக்கப்படவுள்ளது

தொழில்துறையினர் கல்வியாளர்கள் மற்றும் அரசு பிரதிநிதிகள் இம்மாநாட்டில் கலந்தகொண்டு உரையாற்றுகின்றனர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ள புரெவி புயல் தற்போது மன்னார் வளைகுடாப் பகுதியில் நிலைக் கொண்டுள்ளதாகவும் அது அடுத்த சில மணி நேரங்களில் ராமநாதபுரம் துத்துக்குடி இடையே கரையை க்கக்கூடும் என்றும் சென்னை வாளிலை ஆய்வு மைய துணை தலைமை இயக்குநர் திரு பாலசந்திரன் கூறியுள்ளார் சற்றுமுன் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்

புரெவி புயல் முன்னெச்சிக்கை நடவடிக்கையாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் துத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று அரசு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சுயசார்பு மற்றும் வலிமையான இந்தியாவை கட்டமைப்பதில் முன்னாள் குடியரசு தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமை இளைஞர்கள் முன்மாதிரியாக கொள்ளவேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கேட்டுக்கொண்டுயள்ளார்

அப்போது பேசிய அவர் நாட்டில் பெரும்பாலான மக்கள் எதிர்கொண்டு வரும் பல்வேறு பொருளாதார மற்றும் சமூக சவால்களை எதிர்கொள்வதற்கு தொழில்நுட்பம் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று கூறினார் டாக்டர் அப்துல் கலாம ன் தொலை நோக்கு குறித்து குறிப்பிட்ட அவர் எதிர்காலத்தில் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக திகழ்வதற்காள அளைத்து அம்சங்களும் கொண்டுள்ளது குறித்து அவர் குறிப்பிட்டதாக தெரிவித்தார்

தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாட்டில் ஊழல் குறைந்துள்ளதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் அகில இந்திய வானொலி ஏற்பாடு செய்திருந்த நாட்டின் முதலாவது குடியரசு தலைவர் டாங்டர் ராஜேந்திர பிரசாத் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் புதிய கல்வி கொள்கை மூலம் இளைஞர்களின் சிந்திக்கும் திறன் அதிகரிக்கும் என்று தெரிவித்தாா் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்திற்கு கயசார்பு இந்தியா இயக்கம் உத்வேகம் அளித்துள்ளதாக கூறினார் மின்னனு சேவைகளுக்கான செலவை பொருத்தவரை மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில் குறைவு என்று அவர் தெரிவித்தார் பிரம்மபுத்திரா அற்றில் சீனா அணை கட்டுவது குறித்து இந்தியா தொடர்ந்து தமது எதிர்ப்பை தெரிவித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது இது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவத்சவா பிரம்பபுத்திரா ஆற்றில் சீனா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை மத்திய அரசு கண்காணித்து வருவதாக தெரிவித்தாா் இந்நிலையில் பிரம்மபுத்திரா ஆற்றில் நீர் மின் திட்ட பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தண்ணீரை வேறு பாதைக்கு திருப்பி விடும் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்றும் சீனா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திரு அனுராக் ஸ்ரீவத்சவா குறிப்பிட்டாா்

வர்த்தக விரிவாக்கம் கங்தாரம் மற்றும் மின்னனு ஒத்துழைப்பை அதிகரிப்பது பயிற்சி ஆகியவை குறித்து இரு தலைவர்களும் விவாதித்துள்ளனர்

பரிக தொகையாக ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் அவருக்கு வழங்கப்படவுள்ளது

அப்போது பேசிய அமைச்சர் திரு தோமர் விவசாயிகளின் நலன்களை காப்பதில் மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தாா் குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்றும் அவர் உறுதி அளித்தார் எனினும் குறைந்தபட்ச ஆதரவு விலை முறையை சட்டப்பூர்வமாக்க வேண்டும் என்று விவசாய பிரதிநிதிகள் வலியுறத்தினார்கள் விவசாயிகளின் நலன் கருதியே வேளாண் சுட்டங்கள் ஏற்றப்பட்டதாக விவசாய பிரதிநிதிகளிடம் எடுத்துரைக்கப்பட்டது இந்நிலையில் விவசாய பிரதிநிதிகளுடனான ஐந்தாம் கட்ட பேச்சுக்கள் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முல்லைப் பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று மதுரையில் தொடங்கி வைக்கிறார்

பின்னா் தொழில்துறையை சாா்ந்தவா்கள் மகளிா் சுயஉதவி சுழுவினா் மற்றும் விவசாயிகளுடனும் முதலமைச்சர் கலந்துரையாட உள்ளார் இந்திய ரிசர்வ் வங்கி தனது நிதிக்கொள்கை அறிக்கையை இன்று காலை வெளியிடுகிறது

இதனை தொடர்ந்து இன்று வெளியிடப்படும் அறிக்கையில் வட்டி வகிதத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்

பாரா ஒலிம்பிக் தடகள வீரர்கள் நாட்டிலுள்ள அனைவருக்கும் உத்வேசம் அளிப்பதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண்ரிஜுஜு தெரிவித்துள்ளார் உலக மாற்று திறனாளிகள் தினத்தை யொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொளி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் விளையாட்டுத்துறை அமைச்சகம் பாரா ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக கூறினார் அவர்களுக்காள அங்கீகாரம் பரிசு தொகை ஆகியவற்றில் பாகுபாடு காட்டப்படுவதில்லை என்றும் தெரிவித்தார் அனைத்து மாநில அரசுகளும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று அமைச்சர் திரு கிரண்ரிஜுஜு கேட்டுக்கொண்டார் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான முதவாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது

ஐ எஸ் எல் கூவ்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது